மேட்டூர் அணையின் உபரிநீரைக் கொண்டு ஏரி நீர் நிரப்பும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

நாகையில் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு

பிரதமர் திரு நரேந்திரமோடி மாலத்தீவு அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார்

சரோஜா தெரிவித்துள்ளார்

எடப்பாடி கே

எம் சி தண்ணீர் வழங்க மத்திய அமைச்சர் திரு நிதின்கட்கரி உறுதியளித்திருப்பதாக கூறிய இதன்மூலம் மேட்டூர் அணைக்கு கிடைக்கும் உபரிநீரைக் கொண்டு மேட்டூர் அவர் ஓமலூர் எடப்பாடி சங்ககிரி சட்டமன்ற தொகுதிகளிலுள்ள ஏரிகளுக்கு நீர்நிரப்பும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார்

குட்டப்பட்டி முத்துநாயக்கன்பட்டி தொளசம்பட்டி ஆகிய இடங்களில் ரயில்வே தண்டவாளங்களை கடக்க மேம்பாலங்கள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்

தமிழகத்தில் நாகை தஞ்சை புதுக்கோட்டை உள்ளிட்ட புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

நாகையில் பாதிக்கப்பட்ட இடங்களை இன்று செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போக்குவரத்து குடிநீர் வினியோகம் மின்வினியோக சீரமைப்பு பணிகள் முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் குறிப்பாக சாலைகளில் விழுந்துள்ள மின்கம்பங்களை அகற்றி போக்குவரத்து சீரமைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார்

நோய்தடுப்பு பணிகளை ஆய்வு செய்த அவர் கோடியக்கரை வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் கூடுதல் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் புயல் பாதிப்புகளை இன்று நேரில் ஆய்வு செய்த அவர் மின்வினியோகத்தை சீரமைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார்

ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் ஏழுரில் இன்று நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்துப் பேசிய அவர் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார்

க ஸ்டாலின் நாகை மாவட்டம் அக்கறைப்பேட்டை பகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களிடம் சேத விபரங்களை கேட்டறிந்தார் பின்னர் விவசாயிகளை சந்தித்த அவர் நீரில் மூழ்கிய விளை நிலங்களையும் ஆய்வு செய்தார் ராமதாஸ் கஜா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வேதாரண்யம் மன்னார்குடி பட்டுக்கோட்டை பகுதிகளை பேரிடர் பகுதிகளாக அறிவித்து மறுவாழ்வு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் எஸ் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேதமடைந்த பயிர்கள் விளைநிலங்கள் தென்னை வாழை விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்

புதிய அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார் வெளியிட்ட இதையொட்டி மாலத்தீவு புறப்படுவதற்கு முன்னர் பிரதமர் அறிக்கையில் மாலத்தீவின் வளர்ச்சி கட்டுமானம் சுகாதாரம் மனித ஆற்றல் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அந்நாட்டுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்

சரோஜா தெரிவித்துள்ளார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

சம்பத் சென்னையில் வரும் ஜனவரி மாதம் நடைபெறும் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் அதிக அளவில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று மாநில தொழில் துறை அமைச்சர் திரு

நடராஜன் திரு பெஞ்சமின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

பிரசாந்த் மு வடநேரே தெரிவித்துள்ளார்